மறைந்த முன்னாள் பிரதமரும் மூத்த பிஜேபி தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாயின் உடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது

கேரளாவில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்வதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை திருவனந்தபுரம் செல்கிறார்

முன்னதாக புதுதில்லி பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் சாலையில் உள்ள பிஜேபி தலைமையகத்திலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது ஏராளமான கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் வழிநெடுகிலும் அன்னாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிஜேபி மூத்த தலைவர் திரு

அத்வானி கட்சித்தலைவர் திரு அமித்ஷா மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் சுஷ்மா ஸ்வராஜ் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் பூடான் மன்னர் ஜிக்மே வாங்சுக் நேபாளம் வங்கதேசம் பாகிஸ்தான் இலங்கை அமைச்சர்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் அமித் கர்சாய் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களும் மரியாதை செலுத்தினர்

பின்னர் அன்னாரது உடல் தகன மேடைக்கு எடுத்துச்செல்லப்பட்டு இறுதிச்சடங்குகள் நடைபெற்றன

அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடலுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி குணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்கள் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி உள்ளிட்டோரும் அன்னாரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்

மொரார்ஜி தேசாய் பிரதமராக பணியாற்றிய போது வெளியுறவு அமைச்சராக அவர் பதவி வகித்தார்

கல்லூரியில் அரசியல் அறிவியல் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர்

தீன் தயாள் உபாத்யாயா ராஷ்ட்ர தர்மா பஞ்சண்யா பத்திரிக்கைகளில் பணியாற்றியவர்

பொக்ரான் அணுகுண்டு சோதனை கார்கில் போரில் வெற்றி தங்க நாற்கர சாலை திட்டம் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேருந்து சேவை அறிமுகம் டெல்லியில் மெட்ரோ ரயில் இயக்கம் உள்ளிட்டவை அவரது ஆட்சியின் சீரிய அம்சமாகும்

மதுரை சின்னப்பிள்ளையின் காலை தொட்டு வணங்கியதன் மூலம் மகளிர் சுயஉதவிக்குழுவை ஊக்குவித்தவர் சிறந்த தலைவர் சொற்பொழிவாளர் கவிஞர் இலக்கியவாதி பத்திரிக்கையாளர் போன்ற பன்முக தன்மைகளை கொண்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் கட்சி பாகுபாடின்றி அனைவராலும் விரும்பப்பட்ட மாமனிதர் ஆவார் கேரள மழை கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை பார்வையிட பிரதமர் திரு

அம்மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயனுடன் இணைந்து நாளை ள்ணாகுளம் இடுக்கி பத்தனம் திட்டா உள்ளிட்ட மாவட்டங்களை வான்வழி ஆய்வு மேற்கொள்கிறார்

இதனிடையே கேரளாவில் மீட்பு பணிகளுக்காக கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அங்கு அனுப்பப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

ஆங்காங்கே ஏற்படும் சிறு நீர்கசிவு போன்ற பிரச்சினைகளை அதிகாரிகள் உடனே சரிசெய்து வருகின்றனர்

தேனி மதுரை மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உயர்மட்ட பாலங்கள் தரைமட்ட பாலங்களில் நீரின் பாதையை கண்டறிய எச்சரிக்கை பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் குமாரபாளையம் பரமத்தி வேலூர் ஆகிய இடங்களில் வெள்ளநீர் சூழ்ந்த பகுதிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி இன்று ஆய்வு செய்தார் சோழ சிராமணி பகுதிகளிலும் நீர்மின் திட்ட கதவணை பகுதிகளிலும் அமைச்சர் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மாவட்ட வெள்ள தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் பாலச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியாமரியம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

நடராஜன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொதுப்பணி வருவாய் ஊரக வளர்ச்சி காவல்துறை தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு முகாம்களும் உணவு உடை போன்ற அத்யாவசிய பொருட்களும் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளன அமராவதி ஆற்றின் கரையோரம் அறிவிப்பு பலகைகள் வைத்திருப்பதுடன் தண்டோரா மூலமும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருவதாக எமது கருர் செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருச்சி வாய்ஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மண்வள அட்டை திட்ட செயல்முறைகள் குறித்து சிறுகமணி வேளாண் அறிவியல் மைய உதவி பேராசிரியர் தனுஷ்கோடி எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்